சாலையில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது

வண்ணம் உள்ளனர்

மாலை அம்மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார்

நடவடிக்கையின்போது ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார் இனி விரிவான செய்திகள் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில்நேற்று காலமான முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் உடல் தற்போது புதுதில்வி தீன்தயாள் உபாத்தியாயா சாலையில் உள்ள பிஜேபி யின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கட்சியின் மூத்த தலைவர் திரு எல் கே அத்வாளி உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் மேலும் பலதலைவர்களும் பொதுமக்களும் வாஜ்பாய் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இறுதி ஊர்வலம் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து பிற்பகல் ஒரு மணிக்கு புறப்படும் மாலை நான்கு மணிக்கு ராஷ்டரிய ஸ்மிருதி ஸ்தல்லில் அரசு மரியாதையுடன் இறுதிச்சடங்குகள் நடைபெறும் இந்த இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தில்லி மத்திய பகுதி பலத்த பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது

திரு வாஜ்பாயின் மறைவுக்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில் ஏழு நாள் துக்கம் அனுசரிக்க மத்திய அரசு அறிவித்துள்ளது

வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் ஹை கமிஷன் அலுவலகங்களில் திரு வாஜ்பாயின் இறுதிச் சடங்கு நடைபெறும் இன்றைய தினம் இந்திய தேசியக் கொடி அரைகம்பத்தில் பறக்கவிடப்படும் மத்திய அரசு அலுவலகங்கள் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு இன்று பிற்பகல் அரைநாள் விடுமுறையை மத்திய அமைச்சரவை அறிவித்துள்ளது தில்லி அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திரு வாஜ்பாய்க்கு மரியாதை செலுத்தும் வகையில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் இன்று விடுமுறை அறிவித்துள்ளன இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தலைவர்கள் வாஜ்பாயின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் பாகிஸ்தான் அரசும் உயர்நிலைத் தலைவர்களும் அடல் பிகாரி வாஜ்பாய் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் வளர்ச்சிக்கு பிராந்திய ஒத்துழைப்பு அவசியம் என்பதற்கு முக்கிய ஆதரவாக விளங்கியவர் வாஜ்பாய் என்றும் இருதரப்பு உறவுகளில் ஒரு மாற்றத்தை கொண்டுவர அவர் பெரும் பங்காற்றியவர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் அரசும் மக்களும் வாஜ்பாயின் குடும்பத்தினருக்கும் இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் தங்களின் நெஞ்சம் நெகிழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாகிஸ்தான் அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் பிரதமா் பதவியேற்கவிருக்கும் திரு இம்ரான்கானும் வாஜ்பாய்க்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் அமெிக்கா இந்தியா இடையேயான உறவு உலகின் பொருளாதார வளத்திற்கும் பாதுகாப்புக்கும் பங்களிப்பு செய்யும் என்பதை அடல் பிகாரி வாஜ்பாய் ஏற்று செயல்பட்டதாகவும் அவரது தொலைநோக்குப் பார்வை இரண்டு பெரிய ஜனநாயக நாடுகளுக்கும் தொடர்ந்து பலனளித்து வருவதாகவும் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார்

முஷாபா்பூரில் உள்ள பெண்கள் தங்கும் இடத்தில் நிகழ்ந்த முறைகேடுகள் தொடா்பாக பீகார் முன்னாள் அமைச்சர் திருமதி மஞ்சு வர்மாவுக்குச் சொந்தமான ஐந்து இடங்களில் சிபிஐ இன்று காலை சோதனைகளை தொடங்கியது தொண்டு நிறுவனம் நடத்திய பிரஜேஷ் தாகூர் என்பவருக்குச் சொந்தமான ஏழு இடங்களிலும் தேடுதல் நடவடிககைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர் பீகார் மாநில முன்னாள் சமூகநலத்துறை அமைச்சருக்குச் சொந்தமான பாட்னாவிள் மூன்று இடங்களிலும் மோத்திஹி பகன்பூர் ஆகியவற்றில் தவா ஒரு இடத்திலும் சோதனைகள் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர் சிறுமிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு திருமதி வாமாவின் கணவர் அடிக்கடி சென்று வந்ததாகவும் இளம் சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆட்பட்டதாகவும் எழுந்த புகாரை அடுத்து திருமதி வர்மா கடந்த வாரம் தமது பதவியை ராஜிநாமா செய்தாா் பாதுகாப்பு காரணங்களுக்காக அமா்நாத் யாத்திரை இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கஷ்மீர் பள்ளத்தாக்கில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று எதியார்த்து ஜம்முவில் உள்ள பகவதிநகா் அடிவார முகாமிலிருந்து யாத்திரை நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் புதிய தொகுப்பினா் இன்று காலை அனுமதிக்கப்படவில்லை என்றும் எமது செய்தியாளரிடம் அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன

பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் மோசமான வாளிலை காரணமாக மூன்று நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யாத்திரை நேற்று மீண்டும் தொடங்கியது இருப்பினும் இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கேரளாவில் பலத்த மழையும் வெள்ளமும் தொடர்கிறது இதனால் மாநிலம் முழுவதும் நிலச்சிவுகள் ஏற்பட்டுள்ளன மக்கள் பல இடங்களில் சிக்கியுள்ளனர் மீட்பு நடவடிக்கைக்காக ராணுவத்தின் முப்படைகளின் பிரிவுகளையும் மத்திய அரசு பணியில் ஈடுபடுத்தியுள்ளது

ஆயிரக்கணக்கானவர்கள் நிவாரண முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காலை கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயலுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் கேரளாவில் ஏற்பட்டுள்ள துரதிருஷ்டவசமான வெள்ள நிலைமை குறித்து விவாதித்த இவர்கள் மீட்பு நடவடிக்கைகள் பற்றியும் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டனர் மழை வெள்ள குறித்த நிலைமையை நேரில் கண்டறிய இன்று மாலை கேரளா செல்லவிருப்பதாக திரு மோடி டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நாளை அவர் விமானம் மூலம் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிடுவார் கர்நாடகாவில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக குடகில் இரண்டு பேரும் சிவமோகா உடுப்பி ஆகிய இடங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்தனர்

களமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சிவுகளால் குடகு மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு இடங்களில் சிக்கியுள்ள மக்கள் தங்களை மீட்பதற்கு ராணுவத்தின் உதவியை கோரியுள்ளனர் மீட்பு நடவடிக்கைக்கு ஹெலிகாட்டர்கள் தயாராக இருந்தபோதும் மோசமான வாளிலை காரணமாக மீட்புப் பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை இன்று மீண்டும் அவர்களை மீட்க முயற்சி நடைபெறுகிறது

நிலைமையை ஆய்வு செய்ய முதலமைச்சா் திரு எச் டி குமாரசாமி நேற்று உயா்நிலைக் கூட்டத்தை பெங்களூருவில் நடத்தினார்

குழந்தைகளுக்கு ஏற்படும் கக்குவான் ரணஜன்னி டெட்டனஸ் இளம்பிள்ளைவாதம் காசநோய் மீசல்ஸ் மஞ்சள்காமாலை போன்ற நோய்களை தடுக்க மத்திய அரசின் இந்திர தனுஷ் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது

இதேபோன்ற நடவடிக்கைகள் பந்திப்போரா மாவட்டத்தின் ஹஜின் பகுதியிலும் இன்று காலையிலிருந்து நடைபெற்று வருகின்றன

பாரமுல்லா மாவட்டத்தின் உறி பகுதியிலிலும் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே அடையாளம் தெரியாத ஆயுதம் தாங்கிய பயங்கரவாதிகள் தொடர்ந்து ஊடுறுவி வருவதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன வடக்கு பீர்பஞ்சால் மலைத் தொடர்களில் பாகிஸ்தானியரின் ஊடுறுவல் அதிகரித்து வருவதாகவும் இதனைத் தடுக்க பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் இந்தியா தெரிவித்துள்ளது இருநாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்களின் சந்திப்பு நேற்று நடைபெற்றதாகவும் இது கமூகமாக இருந்தது என்றும் இந்திய ராணுவத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்திய தரப்பிலிருந்து பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல் அடிப்படையில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் விரும்பத்தகாத கக்திகள் ஊடுறுவுவதற்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாகிஸ்தான் ரானுவ நடவடிக்கைகளுக்கான தலைம இயக்குநர் உறுதியளித்தார் என்று அந்த கூறப்பட்டுள்ளது பயங்கரவாதிகளின் ஊடுறுவல் மிகப்பெரும் கவலையை ஏற்படுத்துவதாக இந்திய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் உள்ள ரஜோரியில் ரானுவத்தின் வடக்குப் பிரிவு தளபதி வெப்டினென்ட் ஜெனரல் ரன்பீர்சிங் லெப்டினென்ட் ஜெனரல் சரண்ஜீத் சிங் ஆகியோர் பயணம் செய்து அங்குள்ள பாதுகாப்பு நிலைமையையும் நடவடிக்கைகளுக்கான தயார் நிலையையும் ஆய்வு செய்தனர்